முதலமைச்சர் திரு நாராயணசாமி பெருமிதம் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக புதுச்சேரியில் பாஜக சார்பில் பேரணி நடைபெற்றது தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குபதிவு நிறைவு பெற்றது

நாராயணசாமி கூறியுள்ளார்

வெளிச் சந்தையில் அதிகமாக கடன் வாங்கியுள்ளதை காரணமாக காட்டி புதுச்சேரி அரசுக்கு நியாயமாக வழங்க வேண்டிய நிதியுதவியை கூட மத்திய அரசு வழங்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் புதுச்சேரி அரசுக்கு கிடைத்துள்ள இந்த அங்கீகாரத்தை பாராட்ட மனம் இல்லாதவராக துணைநிலை ஆளுநர் உள்ளார் என்றும் அவர் கூறினார் சூதாட்ட விடுதிகள் திறப்பது தான் சாதனையா என்று துணைநிலை ஆளுநர் எழுப்பியுள்ள கேள்விக்கு பதில் அளித்த திரு நாராயணசாமி சுற்றுலா பயணிகளுக்கு எது தேவையோ அதை அரசு வழங்கும் என்று கூறினார் பாஜக ஆளும் மாநிலங்களில் சூதாட்ட விடுதிகள் இருப்பது குறித்து துணைநிலை ஆளுநர் கேள்வி எழுப்பாதது ஏன் என சுட்டிக்காட்டினார் புதுவையில் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பாரதீய ஜனதா கட்சியின் சார்பில் கட்சியின் புதுவை மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சாமிநாதன் தலைமையில் பேரணி நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர் சுதேசி பஞ்சாலையில் இருந்து புறப்பட்டு புதுவையின் முக்கிய வீதிகள் வழியாக தலைமை தபால் நிலையத்தை சென்றடைந்தது இந்த பேரணியில் அஇஅதிமுகவும் என் ஆர் காங்கிரஸ் கட்சியும் பங்கேற்க மாட்டோம் என ஏற்கனவே அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது

ஒரு சில சம்பவங்கள் தவிர தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்ததாக தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வாக்குபதிவு சதவிகிதம் இனிமேல் தான் தெரிய வரும் சேலத்தில் உள்ள சிலுவம்பாளையம் வாக்குச்சாவடியில் தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி குடும்பத்துடன் வாக்களித்தார்

குடிமக்களுக்கான அடிப்படை அடையாள ஆவணமாக ஆதார் உருவெடுத்துள்ளதன் இந்த சாகனை நிகழ்த்தப்பட்டுள்ளது

குடியரசு துணை தலைவர் திரு வெங்கையா நாயுடு இன்று ஒடிசாவில் உள்ள பாலாங்கீர் மாவட்டத்தில் உள்ள பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள சமையல் எரிவாயு நிரப்பும் ஆலையை சட்டீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் இருந்து காணொளி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார் இன்று அங்கு மோசமான வானிலை இருந்ததால் பாலாங்கீருக்கு ஹெலிகாப்டர் இயக்க முடியாத நிலை ஒடிசா மாநில ஆளுநர் பேராசிரியர் கணேசிலால் ஏற்பட்டது பாலாங்கீரில் இருந்து இந்த ஆலையை தொடங்கி வைத்தார்

ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார்

பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் குறைந்த செலவில் வீடு கட்டுவதற்கான உலகிலேயே மிக பெரிய திட்டமாகும் என்றும் அமைச்சர் கூறினார்

இதற்கான நிகழ்ச்சி ராஜஸ்தான் மாநில ஜோத்பூர் விமானப் படை தளத்தில் நடைபெற்றது

கமலக்கண்ணன் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் வடஇந்தியா முழுவதும் கடுமையான குளிர் மக்களை வாட்டி வதைத்து வருகிறது

இந்த குளிர் காரணமாக ஏற்பட்டுள்ள பனி மூட்டம் ரயில் சேவையையும் விமான சேவையையும் பாதித்துள்ளது

இதே நிலை நீடித்தால் அதே அளவு குளிரையும் இந்த ஆண்டு சந்திக்க நேரிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

கடந்த மார்ச் மாதம் நடந்த இந்த சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது விசாரணை வழக்கு துரிதப்படுத்தப்பட்டு தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட்டது

மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் சார்பில் வழங்கப்படும் நாரி சக்தி விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது

இதற்கு இந்திய தரப்பில் இருந்து தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது மத்திய அரசின் அடல் நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டத்தில் தமிழகத்தையும் இணைப்பதற்கு மத்திய நீர்வள அமைச்சகத்திற்கு உத்தரவிடவேண்டும் என கோரி தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பத்திரிக்கை தகவல் அலுவலகத்தின் சார்பில் பத்திரிக்கையாளர்களுக்கான பயிலரங்கம் இன்று நடைபெற்றது இந்த பயிலரங்கத்தை விழுப்புரம் மாவட்ட ஆட்சி தலைவர் திரு அண்ணாதுரை துவக்கி வைத்தார் தென்மண்டல பத்திரிக்கையாளர் தகவல் அலுவலக தலைமை இயக்குனர் திரு மாரியப்பன் தலைமையேற்றார் பயிலரங்கத்தில் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து பத்திரிக்கையாளர்களும் கலந்து கொண்டனர் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்தும் தபால் துறை அலுவலகம் சார்பில் மக்களுக்கு வழங்கப்படும் திட்டங்கள் குறித்தும் தேசிய சமூக பொருளாதார பதிவேடு கணக்கெடுப்பு குறித்த விளக்கங்களும் பயிற்சியும் அளிக்கப்பட்டது

திருத்த மசோதாவிற்கு எதிராக ஏனாமில் குடியுரிமை சட்ட முஸ்லீம்கள் மற்றும் மசூதிக் குழுவினர் இன்று மதியம் பேரணி நடத்தினர் கறுப்பு பேட்ஜ் அணிந்த அவர்கள் மாவட்ட நிர்வாகி திரு சிவராஜ் மீனாவை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தனர்

முதலமைச்சர் திரு நாராயணசாமி பெருமிதம் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக புதுச்சேரியில் பாஜக சார்பில் பேரணி நடைபெற்றது தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குபதிவு நிறைவு பெற்றது